பிரதமர் திரு நரேந்திர மோடி ரேபரேலியில் ஆயிரம் கோடி ரூபாய்க்கும் கூடுதல் மதிப்பிலான வளர்ச்சி திட்டப் பணிகளை இன்று தொடங்கி வைத்தார் சத்தீஸ்கர் மாநில முதலமைச்சராக திரு பூபேஷ் பாகல் நாளை பதவியேற்கிறார் பெய்ட்டி புயல் காக்கிநாடா அருகே நாளை பிற்பகல் கரையை கடக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ரஃபேல் ஒப்பந்தத்திற்கு எதிராக காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்த கருத்து தவறானது என்பது தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி கூறியுள்ளார் உலக பேட்மிண்டன் இறுதிச்சுற்றுப் போட்டியில் பி வி சிந்து தங்கப்பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் விவசாயிகள் தற்போது எதிர்கொண்டுள்ள பிரச்சினைகளுக்கு காங்கிரஸ் தலைமையிலான முந்தைய ஐக்கிய முற்போக்குக் கூட்டணி அரசுதான் காரணம் என பிரதமர் திரு நரேந்திரமோடி குற்றம் சாட்டியுள்ளார் இன்று ரேபரேலியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் விவசாயிகளின் நலனுக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார் நாட்டின் வளர்ச்சிக்காக தமது தலைமையிலான அரசு ஓய்வின்றி பணியாற்றி வருவதாகவும் அவர் கூறினார் முன்னதாக ஆயிரம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்தும் ரேபரேலி ரயில் பெட்டி தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யப்பட்ட ரயில் பெட்டிகளை கொடியசைத்து அனுப்பி வைத்தும் அவர் பேசினார் தமது தலைமையிலான அரசு பொறுப்பேற்றபின்னர் தான் இந்த ரயில் பெட்டித் தொழிற்சாலை உற்பத்தியைத் தொடங்கியதாகவும் அவர் கூறினார் அடுத்த மூன்றாண்டுகளுக்குள் வருடத்திற்கு மூவாயிரம் பெட்டிகளை உற்பத்தி செய்யும் திறளை இந்த தொழிற்சாலை பெறும் என்றும் அவர் குறிப்பிட்டார் ர்ஃபேல் ஒப்பந்தம் தொடர்பாக காங்கிரஸ் தவறான தகவல்களை தெரிவித்து வந்தது உச்சநீதிமன்றத் தீர்ப்பின் மூலம் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் கூறினார் சத்தீஸ்கர் முதலமைச்சராக அம்மாநில காங்கிரஸ் கமிட்டித் தலைவர் திரு பூபேஷ் பாகல் பதவியேற்க உள்ளார் ராய்பூரில் நாளை மாலை நடைபெற உள்ள விழாவில் அம்மாநில ஆளுநர் திருமதி ஆனந்திபெள் பட்டேல் அவருக்கு பதவிப் பிரமாணம் செய்து வைக்கிறார் இன்று ராய்ப்பூரில் நடைபெற்ற காங்கிரஸ் சட்டமன்றக் கட்சி உறுப்பினர்கள் கூட்டத்தில் முன்னதாக அதன் தலைவராக திரு பூபேஷ் பாகல் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் வங்கக்கடலில் உருவாகியுள்ள பெய்ட்டி புயல் நாளை பிற்பகல் காக்கிநாடாவில் கரையைக் கடக்கக் கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது

புயல் கரையைக் கடப்பதற்குமுன் வலுவிழக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக ஆந்திர மாநிலத்தின் கடலோரப் பகுதிகளில் இன்றும் நாளையும் பரவலாக மழழ பெய்ய வாய்ப்புள்ளதாகத் தெரிவிக்கப்பட்டுள்ளது சில இடங்களில் கனமழை இருக்கக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியின் ஏனாம் மாவட்டத்திலும் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகத் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாலத்தீவு அதிபர் திரு இப்ராஹிம் முகமது ஷோரீ மூன்றுநாள் அரசுமுறைப் பயணமாக புதுதில்லி வந்து சேர்ந்தார் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சர் திரு ஹர்திப்சிங் பூரி விமான நிலையத்தில் அவரை வரவேற்றார் மாலத்தீவு அதிபர் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் நாளை பேச்சு நடத்த உள்ளார் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்தப் பேச்சுக்களில் இடம் பெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான கார் பேரணியை குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு இன்று புதுதில்லியில் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இந்தப் பேரணி நடைபெற்றது நாடாளுமன்றத்தின் முன்னாள் மற்றும் இன்னாள் உறுப்பினர்கள் இதில் பங்கேற்றனர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் திருவுருவச் சிலையை ஐக்கிய முற்போக்கு கூட்டணித் தலைவர் திருமதி சோனியாகாந்தி இன்று திறந்து வைத்தார்

கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் மற்றும் தலைவர்கள் பலர் பங்கேற்றனர் இதைத் தொடர்ந்து ஒய் எம் சி ஏ அரங்கில் நடைபெற்ற கூட்டத்தில் தலைவர்கள் உரையாற்றினர் ரஃபேல் ஒப்பந்தம் தொடர்பாக நாடாளுமன்றத்தின் கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிடவேண்டும் என்ற கோரிக்கையை மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி திட்டவட்டமாக நிராகரித்துள்ளார் இணையதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகும் கூட இந்த விவகாரத்தை காங்கிரஸ் மீண்டும் பேசி வருவது தவறானது என்றார்

இந்தப் போரில் வீரமரணம் அடைந்தவர்களின் நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தப்பட்டது பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மவா சீதாராமன் கடற்படை தலைமை தளபதி சுனில் லன்பா விமானப்படை தலைமை தளபதி ஏர்சீப் மார்ஷல் பீரேந்தர் சிங் தானோவா உள்ளிட்ட பவர் அமர்ஜவாள் ஜோதியில் உள்ள நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கப்ய நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோரும் பாகிஸ்தான் போரில் வீர மரணமடைந்த ரானுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர் நாட்டின் பாதுகாப்பு சூழ்நிலை மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் வெகுவாக மேம்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் ரானுவம் மற்றும துணைநிலை ரானுவப் படையினரின் ஒருங்கிணைப்பு காரணமாக வடகிழக்கு மாநிலங்களில் வன்முறைச் சம்பவங்கள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகத் தெரிவித்தார்

கர்நாடக மாநிலத்தில் உள்ள சர்க்கரை ஆலை ஒன்றில் கொதிகலன் வெடித்து விபத்துக்குள்ளானதில் ஆறு பேர் உயிரிழந்தனர் ஐந்து பேர் காயமடைந்தனர் பஹல்கோட்டை மாவட்டத்திற்கு உட்பட்ட குலாலி கிராமத்தில் உள்ள சர்க்கரை ஆலையில் நேரிட்ட இந்த விபத்து குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு குமாரசாமி விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார் காயமடைந்தவர்களுக்கு உயரிய சிகிச்சை வழங்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார் இலங்கை பிரதமராக திரு ரணில் விக்ரமசிங்கே இன்று பதவியேற்றார் கொழும்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இன்று அந்நாட்டு அதிபர் திரு மைத்ரிபால சிறிசேனா அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார் புதிய அமைச்சரவை நாளை பதவியேற்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையில் நிலவி வந்த அரசியல் சிக்கலுக்கு தற்போது தீர்வு ஏற்பட்டிருப்பதை இந்தியா வரவேற்றுள்ளது இருநாடுகளுக்கு இடையேயான உறவு தொடர்ந்து மேம்படும் என்று வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தித் தொடர்பாளர் திரு ரவீஷ்குமார் கூறியுள்ளார் அந்நாட்டு நாடாளுமன்றத்தை கலைத்து அதிபர் திரு சிறிசேனா பிறப்பித்த உத்தரவை செல்லாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தையடுத்து அவரால் பிரதமராக நியமிக்கப்பட்ட திரு மகிந்தா ராஜபக்சே தமது பதவியை ராஜினாமா செய்தார் இதனையடுத்து திரு ரணில்விக்ரமசிங்கே மீண்டும் பிரதமராக இன்று பதவியேற்றுக்கொண்டார்

தமிழகத்தில் ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு மட்டுமே அடுத்தமாதம் ஒன்றாம் தேதி முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக சுற்றுக்சூழல் துறை அமைச்சர் திரு கே சி கருப்பண்ணன் கூறியுள்ளார் ஈரோடு மாவட்டம் கவுந்தபாடியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் ஸ்டெர்லைட் பிரச்சினையில் தேசிய பகமை தீர்ப்பாயத்தின் உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருப்பதையும் திரு கருப்பண்ணன் சுட்டிக்காட்டினார் சாவைப்போக்குவரத்து திட்டங்களுக்காக கடந்த ஆறு மாதங்களில் மட்டும் ஒரு லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செப்யப்பட்டுள்ளதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் இன்று வேலூரில் நடைபெற்ற பிஜேபியின் ஷெட்யூல்டு மற்றும் பழங்குடியின அணியின் மாநில செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்றபின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்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

தகவல் அறிந்ததும் மீட்புப் பணியினர் நிகழ்விடத்திற்குச் சென்று கரங்கத்தில் சிக்கியிருப்பவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் மீட்புப் பணிகளை அம்மாநில முதலமைச்சர் கே சங்மா கண்காணித்து வருகிறார்

புவனேஷ்வரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் நெதர்லாந்து பெல்ஜியத்தை எதிர்த்து ஆடி வருகிறது முன்னதாக நடைபெற்ற மூன்றாவது இடத்திற்காள ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா எட்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்று வெண்கலப்பதக்கத்தைக் கைப்பற்றியது